தலையிடுவதற்கான அவசியம் இல்லை என்றும் இப்பிரக்சினைகளுக்கு இருநாடுகளும் பேச்சுக்களின் மூலம் தீர்வு காணமுடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அம்ரபளி நிறுவன வழக்கில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தடயவியல் துறையின் தணிக்கை அறிக்கையை அமலாக்கத்துறை தில்லி காவல்துறை இந்திய பட்டய கணக்காளர் அமைப்புகளுக்கு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

பவார் மீது மும்பை காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது ரிசர்வ் வங்கியிடம் உள்ள உபரி கையிருப்பிலிருந்தும்

இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் ஆகிய மூன்று நாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுதில்லி திரும்பினார் இப்பயணத்தின்போது சர்வதேச மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார்

இந்தியாவில் அதிகாரமளித்தல் மற்றும் கல்வி மூவம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நீக்குதல் உள்ளிட்டவற்றில் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்து பிரதமர் அப்போது விளக்கினார் மாநாட்டிற்கிடையே பல்வேறு நாட்டுத்தலைவர்களை சந்தித்த பிரதமர் அவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் ஐ நா பொதுச்செயவாளர் திரு ஆன்ட்னியோ குட்ரஸ் ஆகியோரை பிரதமர் சந்தித்துப்பேசினார் இவர்களுடனான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார் காஷ்மீர் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான விவகாரத்தில் மூன்றாம் நாடு தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இதனை இரு நாடுகளும் பேச்சுக்கள் மூலம் தீர்த்துக்கொள்ள முடியும் என்று பிரதமர் அப்போது கூறினார் நீடித்த வளர்ச்சிக்காக ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நீக்குதல் தண்ணீர் சேமிப்பு சூரிய எரிசக்தியை பயன்படுத்துதல் மற்றும் விலங்கினங்களை பாதுகாத்தல் ஆகியவற்றுக்காக இந்தியா எடுத்து வரும் முயற்சிகளை பிரதமர் விளக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அம்ரபளி நிறுவன வழக்கில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தடயவியல் துறையின் தணிக்கை அறிக்கையை அமலாக்கத்துறை தில்வி காவல்துறை இந்திய பட்டய கணக்காளர் அமைப்புகளுக்கு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா யு யு லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஏழு நாட்களுக்குள் அறிக்கையை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது வீடு வாங்குவதற்காக பணம் செலுத்தியவர்களின் சுமார் மூவாயிரம் கோடி சூபாய் தொகையை முறைகேடாக பயன்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

நாட்டில் பருப்பு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என மத்திய உணவு மற்றும் பொதுவிநியோகத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

பருப்பு வகைகள் பதுக்கப்படுவதாக தகவல் கிடைத்தால் பதுக்கல்காரர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு பாஸ்வான் எச்சரித்தார்

மூன்று துணை முதலமைச்சர்களின் பெயர்களையும் அவர் அறிவித்துள்ளார் துணை முதலனமச்சரில் ஒருவரான திரு கோவிந்த் கர்ஜோலுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் சமூக நலத்துறை பொறுப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது துணை முதலனமச்சரான திரு அஷ்வத் நாராயணுக்கு உயர் கல்வி தகவல் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் ஆகிய துறை ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றொரு துணை முதலமைச்சரான திரு லஷ்மண் சாவடிக்கு போக்குவரத்துத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது முக்கிய இலாக்காக்களான நிதி மின்சாரம் உணவு நகர்ப்புற மேம்பாடு பெங்களுரு நகர வளர்ச்சி உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் திரு எடியூரப்பா தம் வசம் வைத்துக்கொண்டுள்ளார் மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தலைமையிலான குழு இரண்டு நாள் பயணமாக இன்று காஷ்மீர் புறப்படுகிறது அங்கு இக்குழுவினர் மத்திய அரசின் வளர்ச்சித்திட்டங்களை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளவுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியின் வளர்ச்சிக்காக பள்ளிகள் கல்லூரிகள் திறன்மேம்பாட்டு மையங்கள் மருத்துவமனைகள் மற்றும் இதர வகதிகளை தொடங்குவது குறித்து இக்குழு மதிப்பீடு செய்யவுள்ளது

மகாராஷ்டிர மாநில கூட்டுறவு வங்கி ஊழல் வழக்கில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலனமச்சருமான திரு அஜித் பவார் மீது மும்பப காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது அவருடன் அம்மாநில விவசாய சங்க தலைவர் திரு ஜெயந்த் பட்டில் உள்ளிட்ட சிவர் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது

குற்றச்சாட்டிற்கு போதிய ஆதாரம் இருப்பதால் அவர்கள் மீது முதல் தகவல்அறிக்கை பதிவு செய்யுமாறு மும்பை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் சி தர்மயதிக்காரி மற்றும் எஸ் கே ஷிண்டே ஆகியோர் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்

நேற்று நடைபெற்ற ரிசா்வ் வங்கியின் இயக்குநர்கள் குழு கூட்டத்தில் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு ஜலான் தலைமையிலான உயர்மட்டக்குழு அளித்த பரிந்துரையை ஏற்ற இந்த முடிவு பிமல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகளின் பற்றாக்குறை ஏதும் இல்லை என்று அப்பகுதியின் ஆணையர் திரு பஷீர் அகமத்கான் தெரிவித்துளார் பற்றாக்குறை ஏதும் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக அவர் கூறினார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் இருப்பு வைப்பது குறித்து நேற்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் அவர் பேசினார்

கிழக்கு மத்திய மற்றும் வடக்கு குஜாத் பகுதியில் பெருமளவு மழை பெய்யும் என்று அகமதாபாத் வானிலை மைய இயக்குநர் திரு ஜெயந்த் சர்கார் கூறியுள்ளார்

மஹிசாகர் கோத்ரா மோர்வா ஹடாஃப் பிலோடா மற்றும் வடோதரா ஆகிய இடங்களில் அதிக அளவில் மழை பெய்துள்ளதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் தொழில்தொடங்க வெளிநாட்டு தொழில்முனைவோர்களை ஈா்ப்பதற்காக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்து அமெரிக்கா துபாய் ஆகிய நாடுகளுக்கு அரகமுறை பயணமாக நாளை சென்னையிலிருந்து புறப்படுகிறார் முதலில் லண்டன் செல்லும் முதலமைச்சா் அங்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவப் பணியாளர்களின் பணித்திறனை ஆய்வு செய்கிறார் பின்னர் சர்வதேச மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் லண்டன் கிங்ஸ் கல்லூரி மருத்துவமனையின் கிளை தமிழகத்தில் தொடங்குவது தொடர்பாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்றை முதலமைச்சர் கையெழுத்திடுகிறார்

அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நியுயாா்க் செல்லும் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு அமெரிக்காவில் வசிக்கும் தமிழ் தொழில்முனைவோர் அமெரிக்க தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடுகிறார் பின்னா தபாய் செல்லும் முதலமைச்சா் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசின் தொழில் முனைவோா் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் மூன்று நாடுகளில் இரண்டுவார காலம் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் தமிழகம் திரும்புகிறார்